எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார்

ஸ்டெர்லைட் ஆலையின் மின் இணைப்பு இன்று துண்டிக்கப்பட்டது

பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இனி விரிவான செய்திகள் தூத்துக்குடியில் அமைதி திரும்ப அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தமது அரசு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகக் கூறினா் தூத்துக்குடி கலவரத்திற்கு சமூக விரோதிகளும் சில அரசியல் கட்சிகள் அமைப்புகளுமே காரணம் என்று அவர் குற்றம்சாட்டினார்

முன்னதாக தலைமச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்திக்க தமக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகக் கூறி திரு மு க ஸ்டாலின் முதலமைச்ன் அறை முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து கைது செய்யப்பட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஸ்டாலின் தூத்துக்குடி துப்பாக்கிகடு சம்பவத்துக்கு பொறுப்பேற்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டுமென்று வலியுறுத்தினாா் காவல்துறை தலைவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் தூத்துக்குடி மக்கள் அமைதி காக்க வேண்டுமென மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கும் கோரிக்கை விடுத்துள்ளார் தூத்துக்குடி துப்பாக்கிசூடு சம்பவத்தை மத்திய அரசு கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் உயிரிழப்புகள் மிகுந்த துயரத்தை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி நகின் தற்போதைய சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து மாநில அரசிடமிருந்து விரிவான அறிக்கை கோரி இருப்பதாகவும் மத்திய அரசு தொடா்ந்து தமிழக அரசுடன் தொடா்பில் இருப்பதாகவும் அறிக்கை ஒன்றில் திரு ராஜ்நாத்சிங் குறிப்பிட்டுள்ளார் ஸ்டெர்லைட் போராட்டம் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மூன்றாவது நாளாக இன்றும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வதந்திகள் பரப்பப்படுவதை தடுக்க தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் இணையதள சேவை முடக்கப்பட்டுள்ளது வன்முறையை கட்டுக்குள் கொண்டுவர துத்துக்குடி நகரின் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையின் அதிரடிப்படையினர் இன்று கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தமிழக அரசால் நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு அதிகாரிகள் திரு ககன்தீப் சிங் பேடி மற்றும் திரு டேவிதார் ஆகியோருடன் மாவட்டி ஆட்சியர் ஆலோசனை நடத்தினார் அதளைத் தொடர்ந்து இன்று மாலையில் வணிகர்கள் மற்றும் சமுதாய தலைவர்கள் பங்கேற்ற அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது பொதுமக்களுக்குத் தேவையான அத்தியாவசியப் பொருட்களை தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யவும் கடைகளை திறப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது முன்னதாக இன்று காலை ஸ்டெர்லைட் ஆலையின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது காற்று மற்றும் நீர் மாசுபடுவதை தடுக்கும் சுட்டப்பிரிவுகளின் கீழ் தமிழ்நாடு மாசு கட்டுபாட்டு வாரியம் அளித்த பரிந்துரையின் பேரில் மின்சார வாரியம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது துத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பலியானவா்களின் உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்து வைக்க வேண்டும் என்ற உத்தரவில் மாற்றம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது இது தொடர்பான வழக்கு விடுமுறைகால சிறப்பு அம்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தபோது உடல்களை பாதுகாக்கும் உத்தரவில் மாற்றம் செய்யக்கோரி அரசு தரப்பில் கூடுதல் மனு தாக்கல் செய்யப்பட்டது

இந்த தேர்வுகள் அடுத்த மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகள் நடைபெறும் எனவும் அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவல் அறிவித்துள்ளார்

அரசியல் சாசன சிற்பி அம்பேத்கரின் கனவை நினைவாக்கும் வகையில் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக இந்த இயக்கம் நடத்தப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் ஏழு முக்கிய திட்டங்களின் பயன்கள் இந்த பகுதி மக்களுக்கு முழுமையாக கிடைக்கும் வகையில் இது நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார்

இலவச எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பயன் அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

அமைச்சர்கள் நாடாளுமன்ற மற்றும் சுட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளின் பங்களிப்பே இந்த இயக்கத்தின் வெற்றிக்கு காரணம் என்றும் பிரகம் தெரிவித்துள்ளா் அரசின் சேவைகளை மக்களின் இல்லங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு முன் உதாரணமாக இந்த இயக்கம் திகழ்ந்துள்ளதாவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பெட்ரோல் விலையை குறைக்கும் அதிகாரம் மாநில அரசுகளிடம் இருப்பதாக நித்தி ஆயோக் துணைத்தலைவர் திரு ராஜீவ் குமார் கூறியிருக்கிறார்

அதேவேளையில் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயா்வால் ஏற்படும் நிதிப் பற்றாக்குறைக்கு தீா்வுகாண மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமன அவர் தெரிவித்தார் பெட்ரோல் மீதான கூடுதல் வரி விதிப்பை குறைப்பது பற்றி மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டுமெனவும் அவர் கேட்டுக் கொண்டார்

இந்த கூட்டத்தொடரின்போது அரசின் துறை வாரியான மானியக் கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளன

இந்த பயிற்சியின் முடிவில் வேலைவாய்ப்புக்கு உதவும் வகையில் சான்றிதழும் வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்